பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகளை வேகமாக நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டிற்கான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான தடைகளை நீக்குவது தமது அரசின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவைவரி நடைமுறைகளை எளிமையாக்கி வரி செலுத்துவதை சாதாரண நடைமுறையாக தமது அரசு மாற்றியிருப்பதாக அவர் கூறினார் வெளிப்படைத் தன்மையை அதிகமாக்குவதற்கு டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் ஆட்சி முறைக்கு உத்வேகம் அளித்து அரசின் செயல்பாடுகளை குறைத்துக்கொள்வதே தமது அரசின் நோக்கமாகும் என்றும் சீரமைப்பு செயல்பாடு மாற்றம் மற்றும் சிறப்பான செயல்பாடு என்ற இலக்கை நிர்ணயித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்

தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைக்கு இணங்க வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் சென்ற ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதியலிருந்து

கஜா புயல் இடைக்கால தேர்தல் அறிவிப்பு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இறுதி வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி தாமதமானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்ட மென்பொருள் மூலம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதையடுத்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சத்தியபிரதா சாஹு குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஒய்வுபெற்றவர்களின் ஒய்வூதியம் தொடர்பான விவரங்களை இணையதளத்தின் மூலம் பெறுவதற்கு வசதியாக ஒய்வூதியதாரர் தரவு தளத்தை துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் இன்று தொடங்கிவைத்தார் தமிழக அரசின் கருவூல கணக்கு ஆணையரகமும் தேசிய தகவல் மையமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த இணைய கட்டமைப்பில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னைய சேர்ந்த இளம் செஸ் வீரர் குகேஷுள் சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று பாராட்டியுள்ளார் இதுதொடர்பாக ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செயதியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற குகேஷ் கடினமாக உழைத்து கவனமாக செயல்பட்டு சிறிய வயதில் அளப்பரிய சாதனை ஆற்றியிருப்பதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள் முன்னேறுவதற்கு வகை செய்த இடஒதுக்கீடு முறையை பொருளாதார இடஒதுக்கீடாக மாற்றியிருப்பது கவலையளிப்பதாகும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் சி ஏ ஜி அமைப்பு மத்திய பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்காகவும் அளிக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேறாத நிலையில் ஆட்சியின் இறுதிக்காலத்தில் பொருளாதார இடஒதுக்கீடு மசோதா அவசர கதியில் அரசியல் லாபங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

தமிழக அமைச்சரவைக்கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது

மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு ஆளில்லா விண்கலங்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

விண்வெளித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஆக்கத்திறனையும் உயர் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வருவதற்கான பல்வேறு திட்டங்களை இஸ்ரோ வகுத்து வருவதாகவும் அவர் கூறினார்

திருச்சியில் புதியதாக விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையில் எயிம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்துகொள்வார் என்று மத்திய கட்டல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக எயிம்ஸ் மருத்துவமனை இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெறும் எதிர்க்கட்சித்தலைவர்கள் கூட்டம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டார்

விருதுநகரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பழைய ஒய்வூதியத் திட்டத்தை உறுதி அளித்த நிலையில் தற்போதைய அரசு அந்த நிலையிலிருந்து பின்வாங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர அடக்குமுறை செயல்பாடுகளில் அரசு ஈடுபடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அரசு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்சே புதிய எதிர்க்கட்சித்தலைவராக இன்று பதவியேற்றுக்கொண்டார் கடந்த சில மாதங்களாக அந்நாட்டில் நிலவிய அரசியல் சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டதையடுத்து மீண்டும் அவர் எதிர்க்கட்சித்தலைவராக செயல்படுவார் என்று நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு கரு ஜெயசூரியா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்களின் பிரச்சிளைக்கு தீர்வுகாண்பது மட்டுமல்லாது பொதுவாக மக்களின் நலனுக்காக தாம் உழைக்கப்போவதாக கூறியுள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இதையடுத்து ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது

ஆறு விக்கெட்களை வீழ்த்திய சஹல் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ஆஸ்திரேலிய மண்ணில் ஏற்கனவே டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்தது